சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சுட்டப்பேரவையில் தெரிவித்தார்

என்று உயர் கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

விவசாயிகளின் வருவாயை இருமடங்காக அதிகரிக்கும் பரிந்துரை செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்க முழு அதிகாரம் கொண்ட அமைப்பை மத்திய அரசு அமைத்துள்ளது

பங்களாதேஷிற்கு எதிரான ஆட்டத்தில் பதிவு செய்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு பத்து சதவீத இட்டுதுக்கீடு வழங்குவது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் தமிழக சட்டப்பேரவையின் உணர்வுகளையும் கருத்தில் கொண்டு மாநில அரசு முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவனார்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய அவர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே இதுபற்றிய முடிவு மேற்கொள்ளப்படும் என்றார்

இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் திரு அபுபெக்கரும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்

கருத்து தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தைப் பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளின் கருத்துக்கள் அரசு தலைமை வழக்கறிஞர் மற்றும் தில்லியில் உள்ள மூத்த வழக்கறிஞர்களின் ஆவோசனைகளைப் பெற்று முடிவெடுக்கப்படும் என்றார்

ஒரே நாடு ஒரே ரேசன் அட்டை என்ற மத்திய அரசின் கொள்கை பற்றிய சாதக பாதகங்களை ஆராய்ந்தும் அனைவருக்கும் ரேசன் பொருட்கள் என்ற தமிழகத்தின் திட்டத்திற்கு எந்த பாதகமும் ஏற்படாத வகையிலுமே முடிவு செய்யப்படும் என்று மாநில உணவுத் துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டம் தொடர்பான கவனார்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு எ வ வேலு தமிழகத்தில் மட்டுமே அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் எங்கு வேண்டுமானாலும் ரேசன் பொருட்களை வாங்கலாம் என்ற யோசனை ஏற்கனவே கடன் சுமையில் உள்ள தமிழகத்திற்கு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்றார் மாநிலத்திற்கு மாநிலம் உணவு பழக்க வழக்கங்களும் விநியோகம் செய்யப்படும் பொருட்களின் தன்மையும் மாறுபடுவதால் தமிழகத்தில் இதனை செயல்படுத்துவது ஏற்புடையதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் கூட்டாட்சி தத்துவம் மாநில சுயாட்சி என்ற கொள்கைகளுக்கு ஒரே தேசம் ஒரே ரேசன் அட்டை திட்டம் எதிரானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதற்கு பதில் அளித்துப் பேசிய அமைச்சர் திரு காமராஜ் முதற்கட்டமாக இந்தத் திட்டம் ஆந்திரம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் செயல்படுத்தப்படுவதாகவும் முன்னுரிமை ரேசன் அட்டை தாரர்களுக்கும் அந்யோத்யா அன்னயோஜனா திட்ட பயனாளிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் கூறினார் தனியார் பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தைவிட கூடுதல் நேரம் மாணவர்களை அமர வைப்பதை கட்டுப்படுத்துவது பற்றி ஆராய்ந்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் சுட்டப்பேரவையில் இன்று தமது துறைக்கான மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர் கல்வியோடு சேர்த்து இசை நாடகம் இலக்கியப் போட்டிகள் ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் நீதி போதனை வகுப்புகள் ஆகியவற்றை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகக் கூறினார்

தமிழகத்தில் காலியாக உள்ள கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் பணியிடங்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பேராசிரியர்கள் வரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் மீது பேசுகையில் இதைத் தெரிவித்தார்

பொறியியல் பட்டதாரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரும் வகையில் கோவை சேலம் திருச்சி மதுரை நெல்லை ஆகிய இடங்களில் கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் திரு கே பி அன்பழகன் கூறினார் விவசாயிகளின் வருவாயை இருமடங்காக அதிகரிக்க அமைக்கப்பட்ட குழு அளித்துள்ள பரிந்துரைகள் சரியாக செயல்படுத்தப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க முழு அதிகாரம் கொண்ட அமைப்பை மத்திய அரசு அமைத்துள்ளது மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதைத் தெரிவித்த வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகள் வருவாயை இரட்டிப்பாக்க வேளாண் சந்தையில் சீர்திருத்தங்களைக் கொண்டுவருவது குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிட்பது வேளாண் உற்பத்தி செலவைக் குறைப்பது மண் வளம் நீர் மேலாண்மை பயிரிழப்பை ஈடுகட்டுவது போன்றவற்றில் பல்வேறு பரிந்துரைகளை அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு அரசுக்கு பரிந்துரை செய்திருப்பதாகத் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்த உள்ளதாகவும் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரத்தினசபாபதி இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக தலைமையிலான மாநில அரசுக்கு தமது முழு ஆதரவையும் தெரிவிப்பதாகக் கூறினார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பாரூர் பெரிய ஏரியிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களை திறந்து வைத்தார் தினமும் ஆறு மில்லியன் கனஅடி தண்ணீர் இந்த மதகுகள் மூலமாக வெளியேறும்

வங்கி முறைகேடு குறித்து விசாரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ இன்று சிறப்பு புலனாய்வைத் தொடங்கியுள்ளது

ஒரேநாடு ஒரே ரேசன் அட்டை என்ற மத்திய அரசின் திட்டம் மாநில சுயாட்சிக்கு எதிரானது அல்ல என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் தெரிவித்குள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விஷயத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேவையற்ற கருத்துகளை கூறி வருவதாக தெரிவித்தார்

பிர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்து

இதனையடுத்து